தேசிய நிதி ஆணையத்தின் பதவிக்காலத்தை அடுத்த ஆண்டு அக்டோபர்வரை நீட்டிக்க மத்தியஅமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது

கிருஷ்ணகிரி திருவள்ளுர் நாகை ஆகிய இடங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க மத்திய அரசு இன்று அனுமதி வழங்கியுள்ளது

புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு

பல்வேறு சட்டப்பேரவை தேர்தல்கள் தொடர்பாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்ததால் அறிக்கை தயாரிக்க நிதி ஆணையத்திற்கு அதிக கால அவகாசம் அனுமதிக்கப்பட்டுள்ளது

முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே

உத்தவ் தாக்கரே நாளைமாலை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் இன்றுகாலை திரு உத்தவ் தாக்கரே அம்மாநில ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரியை சந்தித்து இதுதொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார் முன்னதாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மும்பையில் இன்று நடைபெற்ற சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தில் இடைக்கால சபாநாயகர் திரு காளிதாஸ் கொலாம்கர் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பதவிப்பிரமாணம் செய்துவைத்தார்

இக்கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து விளக்கப்பட உள்ளது

இங்கு ஆறரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான குடிநீர் தொட்டியை அவர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இன்று திறந்துவைத்தார்

எடப்பாடி கே பழனிச்சாமி நாளை தொடங்கிவைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் முடிவடைந்த பல திட்டங்களை தொடங்கிவைக்கும் அவர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார்

எடப்பாடி கே

வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி ஆகியோர் அவர் இன்று திறந்துவைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

திருச்சி மாநகரில் சட்டம் ஒழுங்கை பேணி காக்கவும் குற்றங்களை தடுக்கவும் போக்குவரத்தை சீர்செய்யவும் பல்வேறு இடங்களில் காமிராக்கள் பொருத்தப்பட்டு மாநகரம் அறையின்மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார்

தமிழகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் ரமலம் ஆரோக்கியமான குழந்தைகள் பிறப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாக துணை முதலமைச்சர் திரு ஓ

பிப்ரவரிமாதம் தொடங்கப்படும் என தமிழ்நாடு நீர்வள பாதுகாப்பு மறுசீரமைப்பு தலைவர் திரு

இதற்கான யாகசாலை பூஜைகள் இன்றுமாலை தொடங்குகின்றன